குடியரசு துணைத்தலைவா் திரு

பிரதமா் திரு

தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

வாழ்க்கைத் திறன் சார்ந்த கல்வியின் மூலம் வளர்ச்சியில் மாணாக்கர் பங்குபெறும் அதே வேளையில் ஊழல் அநீதிக்கு எதிராக போராடுவதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார் ஊரகப் பகுதி மக்களுக்கும் உயர்கல்வியின் அவசியத்தை வலியுறுத்திய அவர் இதன்மூலம் அனைவருக்கும் சமமான வளர்ச்சி கிட்டும் என்று சுட்டிக்காட்டினார் தூய்மை பாரதம் வலிமை பாரதம் உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்ட திரு வெங்கய்ய நாயுடு புனரமைப்பு செயல்பாடு மூலம் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்றார்

நம்நாட்டின் பழம்பெரும் கலாச்சாரத்தை பேணி இந்தியர்கள் என்ற பெருமையோடு வாழ்வை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தினார் உலக அளவில் இந்திய பாரம்பரியம் போற்றப்படுவதற்கு காரணமான பசும்பொன் முத்தராமலிங்க தேவர் திருப்பூர் குமரன் உள்ளிட்ட எண்ணற்ற தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை இளையோகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் திறன் மேம்பாடு அறிவுசார் மேம்பாடு போன்றவை தேவையான இத்தருணத்தில் நம் நாட்டில் உள்ள ஏராளமான வாய்ப்புகளை மாணவர்கள் பயன்படுத்த அவர் அழைப்பு விடுத்தார் உலகம் தாராளமயம் தனியார்மயம் உலகமயம் என்ற நோக்கில் பயணித்துக் கொண்டிருக்கும் இத்தருணத்தில் அனைத்து நிலைகளிலும் பொது தனியார் பங்களிப்பின் அவசியத்தையும் குடியரசு துணைத்தலைவர் சுட்டிக்காட்டினார்

இந்நிகழ்ச்சியில் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு

நடராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

பிரதமர் கொல்கத்தாவிலிருந்து காணொலி மூலம் கொச்சி துறைமுகத்தில் வடிவமைக்கப்பட்ட புதிய கப்பல் பழுதுபாா்ப்பு நிலையத்தையும் துவக்கி வைக்கிறாா்

மூன்றாவது முறையாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் தேர்வு குறித்த மன அழுத்தத்திலிருந்து மாணாக்கர் விடுபடுவதற்கான அலோசனைகளை காணொலி மூலம் நாடு முழுவதிலும் உள்ள மாணாக்கரிடம் பிரதமர் பகிர்ந்து கொள்கிறார்

நேரு யுவகேந்திரா நாட்டு நலப்பணித்திட்டம் உள்ளிட்ட அமைப்புகளின் சாா்பில் நடைபெறும் இவ்விழா பிரதமரின் ஒரே பாரதம் உன்னத பாரதம் கொள்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இணை அமைச்சர் திரு

அரியலூர் மாவட்ட ஊராட்சி தலைவராக அஇஅதிமுகவின் சந்திரசேகரும் பெரம்பலூர் மாவட்ட ஊராட்சி தலைவராக திமுகவின் ராஜேந்திரனும் தஞ்சை மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக திமுகவின் உஷாவும் நாமக்கல் மாவட்ட ஊராட்சி தலைவராக அஇஅதிமுக வின் சாரதாவும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் நாகை மாவட்ட ஊராட்சி தலைவராக எஸ் உமாமகேஸ்வரி திருவண்ணாமலை மாவட்ட ஊராட்சி தலைவராக திமுகவின் பார்வதி சீனிவாசனும் சேலம் மாவட்டத்தில் அஇஅதிமுக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளர் ரேவதியும் திருப்பூர் மாவட்ட ஊராட்சித்தலைவராக அஇஅதிமுக சத்தியபாமாவும் நீலகிரி மாவட்ட ஊராட்சி தலைவராக திமுகவின் பொன்

இதனிடையே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக திரு ராகுல்காந்தி மீண்டும் தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கட்சி வட்டாரங்களை மேற்கோள்காட்டி செய்திகள் தெரிவிக்கின்றன

எடப்பாடி கே

உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அவர் தெரிவித்துக் கொண்டுள்ளார் தமிழ்நாடு அரசு மீன்வளத்துறையின் சென்னை சேத்துப்பட்டு ஆய்வக அலுவலகத்தில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடம் நிரப்பப்பட உள்ளதாக மண்டல இணை இயக்குனர் தெரிவித்துள்ளார்